திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புற்றநோய்க்கு சிகிச்சை அளிப்பதில் தமிழகம் முதன்மை மாநிலமாகத் திகழ்கிறது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

பிரதமர் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் சென்னை வானொலியின் முதல் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும்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 பிரதமர் உரையின் தமிழாக்கம் மீண்டும் இன்றிரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகும் தூர்தர்ஷன் அலைவரிசைகளிலும் யூ டியூப் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையதளங்களிலும் பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி இடம் பெறும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களைப் பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து மக்கள் நலனுக்காக பாடுபடப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நகர்ப்புற மேம்பாட்டுக்காக மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் பிரதமரின் வீட்டு வசதித்திட்டம் அம்ருத் மற்றும் நவீன நகரங்கள் ஆகிய மூன்று திட்டங்கள் தொடங்கப்பட்டதன் மூன்றாம் ஆண்டு நிறைவு விழா லக்னோவில் நேற்று நடைபெற்றது

மேலும் தாம் சிலரது கூட்டாளியாக செயல்படுவதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ள குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த பிரதமர் இந்த விமர்சனத்தை தமக்கு அளிக்கப்பட்ட பாராட்டாக ஏற்றுக்கொள்வதாகக் குறிப்பிட்டார் ஏழை எளிய மக்கள் தொழிலாளிகள் தாய்மார்கள் மற்றும் இயற்கை பேரிடர்களால் சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கடும் குளிர் மற்றும் வெய்யிலை பொருட்படுத்தாமல் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களின் கூட்டாளியாக தாம் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மக்களின் முன்னேற்றத்திற்காக வாழ்வதற்கேற்ற சூழ்நிலையை எளிமையாக்குதல் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றுக்கான கட்டமைப்பை உருவாக்க தமது அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ உபகரணங்களின் உதவியுடன் தலைசிறந்த மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய குழு கருணாநிதியின் உடல் நிலையை தொடர்ந்து கண்காணித்து உரிய சிகிக்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தில்வி முதலமைச்சர் திரு அர்விந்த் கேஜ்ரிவால் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் ஆகியோர் திரு கருணாநிதி முழு அளவில் உடல்நலம் பெற வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மாரடைப்பால் பாதிக்கப்படுவோருக்கு அளிக்கப்பட வேண்டிய முதலுதவி சிகிச்சை முறையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேசிய இதயநோய் சிகிச்சை மருத்துவர்களின் கருத்தரங்கை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் மாரடைப்பு என்பது யாருக்கு எப்போது எப்படி வரும் என்பது தெரியாது என்றார் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் ஒருமணிநேரத்தில் அவர்களின் இருதய துடிப்பைக் கண்காணித்து காற்றோட்டத்தை சீராக்கியப் பிறகு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பொது இடங்களில் உள்ள முதலுதவிப் பெட்டிகள் தீயணப்புக் கருவிகள் மற்றும் அவசர காலத்தில் வெளியேறும் வழிகளை அளைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் மாரடைப்புக்கு முதலுதவி செய்யும் தானியங்கி எந்திரத்தை தென் மாவட்டங்களில் பொது இடங்களில் நிறுவினால் இறப்பு விகிதங்கள் குறையும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பிஜேபி அல்லாத இந்தியா வெகு விரைவில் உருவாகும் என முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார் காங்கிரஸ் தொண்டர்கள் குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணுக்கு தங்களது வாக்காளர் அடையாள அட்டை என்னை குறஞ்செய்தியாக அனுப்பினால் கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அவர்களைத் தொடர்பு கொள்ளும் சக்தி என்ற திட்டத்தை பெங்களூருவில் நேற்று அறிமுகப்படுத்தி அவர் பேசினார் கர்நாடகத்தில் அண்மையில் முடிவடைந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி குறைவான தொகுதிகளில் வெற்றி பெற்ற போதிலும் பிஜேபியைவிட ஏழு வட்சும் வாக்குகள் அதிகம் பெற்றிருப்பதாகத் தெரிவித்தார் காங்கிரஸ் இல்வாத இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிஜேபியின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது என்றும் திரு சிதம்பரம் தெரிவித்தார்

ஈரோட்டில் பிஜேபியின் தெருமுனை பிரச்சாரப் பொறுப்பாளர்கள் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் சாதனைகளை தெருமுனைப் பிரச்சாரங்கள் மூலம் எடுத்து சொல்ல இருப்பதாகத் தெரிவித்தார் மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் ஒத்துழைப்பு அளித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் தமிழகத்திற்கும் முழு மனதுடன் ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாகக் கூறினார் புற்றநோய்க்கு சிகிச்சை அளிப்பதில் தமிழகம் முதன்மை மாநிலமாகத் திகழ்கிறது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட மற்றும் தாலூக்கா மருத்துவமனைகளிலும் டயாலிசிஸ் சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் தொற்றா நோய்களைக் கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கு தமிழக அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகக் குறிப்பிட்ட அமைச்சர்

நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழாவை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் சுற்றுலாத் துறையில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகக் கூறினார் போதமான போக்குவரத்து சாலை வசதி சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு சுகாதார வசதிகள் மற்றும் மின்மிகை மாநிலமாக திகழ்வதே இதற்குக் காரணம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் மாநிலத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் மாசு ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்குமாறும் சுற்றுலாத் துறை அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திருமதி வி எம் ராஜலஷ்மி ஆகியோர் பங்கேற்று அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர் தகவல் தொழில்நுட்பத் துறையில் இந்தியா உலக அளவில் முன்னேறி மூன்றாவது இடத்தில் உள்ள நிலையில் மத்திய அரசின் டிஜிட்டல் மிஷன் எனப்படும் மின்னனு இயக்க திட்டம் நாகை மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் கிராமப்புற இளைஞர்கள் அதிக அளவில் கணினிப் பயிற்சி பெற்று பயனடைந்துள்ளனர் இந்த திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு கணினிக் கல்வி கற்றுக் கொடுப்பது எளிதாக உள்ளது என வேளாங்கண்ணியைச் சேர்ந்த பயனாளி சோஃபியா தெரிவிக்கிறார்

இன்றையப் போட்டியில் வெற்றிபெற்றால் தாள் இந்திய அணி அடுத்த சுற்றுக்குத் தகுதி பெற முடியும்